நரேந்திரமோடி இன்று நியூயார்க்கில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்பை சந்திக்கிறார் வெங்காய விலை உயர்வு தற்காலிகமானதே என்று மத்திய உணவுத் துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் குறித்து கேரள முதலமைச்சரை சந்திப்பதற்காக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நாளை திருவனந்தபுரம் செல்கிறார் புதுச்சேரி காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதியில் இன்றும் எவரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று நியூயார்க் நகரில் அமெரிக்கா அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்பை சந்திக்கிறார் இருதரப்பு உறவுகளின் பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்படும் என்றும் வெளியுறவு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பிரதமர் திரு

பிரதமர் இன்று நியூயார்க்கில் இந்திய பசிபிக் தீவுகளின் தலைவர்கள் மாநாட்டிலும் பங்கேற்கிறார்

தூய்மை இந்தியா இயக்கத்தை அமல்படுத்தியதற்கான பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் விருதும் இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு வழங்கப்படுகிறது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்குப் பயன்படுத்துவதே பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்குப் பார்வை என்றும் இந்திய தகவல் தொழில்நுட்பத் துறை இதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் இத்துறைக்கான அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் இன்று புதுடில்லியில் டிஜிட்டல் தொலைதொடர்புத் துறையில் நேரடி அந்நிய முதலீடுகள் என்பது பற்றிய கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் டேட்டா பகுப்பாய்வு மற்றும் டேட்டா சுத்திகரிப்பு சேவைகளுக்கான உலக கேந்திரமாகவும் இந்தியாவை தொழில்நுட்பங்களை குறைந்த செலவில் உள்நாட்டிலேயே மேம்படுத்துதல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் நேரடி அந்நிய முதலீடுகளுக்கு மிக உகந்த நாடு இந்தியா என்று அமைச்சர் கூறினார் அந்நிய முதலீட்டாளர்களால் எளிதில் அணுகத்தக்கவர்களாக அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார்

மத்திய சுற்றுலாத் துறை அமைச்சர் திரு

சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையினர் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த இதே துறையினரை சந்தித்து வர்த்தகம் புரிய சிறந்த வாய்ப்பாக இக்கண்காட்சி அமையும் என்று துவக்க விழாவில் பேசுகையில் அமைச்சர் கூறினார் வெங்காயத்தின் விலை உயர்ந்திருப்பது தற்காலிகமானது என்றும் விலை நிலவரங்களை அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் உணவுத் துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார்

தேவையுள்ள மாநிலங்கள் மத்திய அரசை அணுகலாம் என்றும் அவர் தெரிவித்தார்

ராம்நாத் கோவிந்த் வழங்கி சிறப்பித்தார் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர்

டெல்லி மற்றும் புறநகர்ப் பகுதிகளில் இன்று மாலை லேசான நில அதிர்வு உணரப்பட்டது

பாதுகாப்புப் படையினர் அந்த இடத்திற்கு விரைந்து சென்று நடவடிக்கையில் ஈடுபட்ட போதிலும் துப்பாக்கிச் சண்டையைத் தொடர்ந்து மாவோயிஸ்ட்டுகள் வனப் பகுதிக்குள் தப்பியோடி விட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது

கேரள முதலமைச்சர் திரு பினராய் விஜயனை இப்பிரச்சனை குறித்து சந்தித்துப் பேசுவதற்காக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நாளை திருவனந்தபுரம் செல்ல இருக்கிறார்

தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள விக்கரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக திரு புகழேந்தி போட்டியிடுவார் என்று திமுக தலைவர் திரு முக ஸ்டாவின் அறிவித்துள்ளார் விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெற்ற நேர்காணலைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அவர் இதை அறிவித்தார்

இதற்கிடையே விக்கரவாண்டி மற்றும் நாங்குநேரி சட்டமன்றத் தொகுதி இடைத் தேர்தலுக்கான அஇஅதிமுக வேட்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது விக்கிரவாண்டி நாங்குநேரி மற்றும் புதுச்சேரியின் காமராஜர் நகர் சட்டமன்றத் தொகுதியின் இடைத் தேர்தலில் திமுக மற்றும் தோழமைக் கட்சிகளுக்கு சிபிஎம் ஆதரவு அறிவித்துள்ளது புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற சிபிஎம் தமிழ் மாநிலக் குழுவின் செயற்குழுக் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மத்தியில் உள்ள பிஜேபி அரசு அனைத்து ஜனநாயக மற்றும் அரசியல் சாசன மரபுகள் மீதும் மத சார்பின்மை மற்றும் மாநிலங்களின் உரிமைகள் மீதும் தாக்குதல்களை கட்டவிழ்த்து விட்டிருக்கும் நிலையில் தமிழக அரசும் பாரதீய ஜனதாவின் பினாமி போலவே செயல்பட்டு வருவதால் இடைத் தேர்தலில் மத்திய மாநில அரசுகளுக்கு பாடம் புகட்டுதல் அவசியம் என்றும் சிபிஎம் கூறியுள்ளது

அன்பழகன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் உள்ள அஇஅதிமுக தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காமராஜர் நகர் தொகுதியில் அஇஅதிமுக வெற்றி பெறுவதன் மூலம் புதுச்சேரியில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் சூழல் உருவாகும் என்றும் கூறினார் காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட கட்சியிடம் விருப்ப மனு கொடுத்துள்ள புதுச்சேரி அரசின் டெல்லி பிரதிநிதி திரு ஜான்குமார் அப்பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை முதலமைச்சர் திரு

நாராயணசாமியிடம் அளித்துள்ளார் அரசு சார்பில் வழங்கப்பட்ட கார் மற்றும் சட்டசபையில் உள்ள அலுவலகத்தையும் அவர் திருப்பி ஒப்படைத்துள்ளார்

காமராஜர் நகர்த் தொகுதியில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள லாஸ்பேட்டை மகளிர் பாலிடெக்னிக் மற்றும் மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மாவட்ட ஆட்சியர் திரு அர்ஜுன் சர்மா இன்று மாலை நேரடி ஆய்வு மேற்கொண்டார் காலாபட்டில் அண்மையில் நடந்த கொலைகள் குறித்து துணைநிலை ஆளுநர் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என என்ஆர் காங்கிரசை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கல்யாணசுந்தரம் கோரியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உள்ளூர் போலீசார் மூலமான விசாரணைகள் நேர்மையாக இருக்காது என்றும் கூறினார் அமைச்சர் திரு ஷாஜகான் தமது தொகுதியில் நிகழும் தொடர் கொலைகளுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்றும் திரு கல்யாணசுந்தரம் வலியுறுத்தினார் இதற்கிடையே காலாபட்டில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி சந்திரசேகர் கொலை வழக்கு தொடர்பாக தேடப்பட்டு வந்தவர்களில் மூவர் இன்று புதுச்சேரி நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர்